நரேந்திர மோடி கூறியுள்ளார் வந்தே மாதரம் பாடல் பாடி யூ ட்யூப்பில் மிகவும் பிரபலமாகியுள்ள மிசோராம் மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறமி எஸ்தர் நம்தே வுக்குப் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது

அளவிற்கு அதிகமாகியுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட்டில் நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரக ஏராளமான நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிகாரில் தேர்தல் பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஐக்கிய ஐனதா தள் தலைமையிலான அரசு கூட்டணியில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அரசு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் நக்சல் ஆதரவாளர்கள் ஊழல் செய்கிறவர்கள் மற்றும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளித்து வந்த பிகார் மாநிலம் காட்டுத் தர்பார் ஆட்சியிலிருந்து விடுபட்டிருப்பதாக திரு மோடி கூறியுள்ளார் குடும்பத்தை பற்றியே காங்கிரஸ் கட்சியும் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் கவவைப்படுவதாக அவர் தெரிவித்தார் பிகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் நேற்று மாலை நிறைவு பெற்றது

வந்தே மாதரம் பாடல் பாடி யூ ட்யூப்பில் மிகவும் பிரபலமாகியுள்ள மிசோராம் மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமி எஸ்தர் நம்தே வுக்குப் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரபல இசையமைப்பாளர் திரு

ஆர் ரகுமானின் இசையில் பாடிய அந்த சிறுமிக்கு மிசோராம் மாநில முதலமைச்சர் திரு சோரம்தங்காவும் பாராட்டு தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் பாடலை நவீன இசையில் பாடியுள்ள இந்த சிறுமியின் காணொளி காட்சியை முதலமைச்சர் திரு சோரம் தங்கா தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் சிறுமியின் பாடல் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் மரியாதைக்குரியது என்றும் பாராட்டியுள்ளார்

திரு ஏ ஆர் ரகுமானும் இந்த சிறுமியின் வீடியோவை பகிர்ந்து கொண்டார்

கில்கித் பல்திஸ்தான் பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமாகும் என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்திய எல்லைப் பகுதிகளில் மாற்றத்தை கொண்டுவர நினைப்பதும் சுட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது கில்கித் தொடர்பாக பாகிஸ்தான பிரதமர் கூறியிருப்பது குறித்த கேள்விக்குப் பதிலளித்துள்ள வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்ஸவா பாகிஸ்தான் இது குறித்து கருத்தைக் கூறுவதற்கு தார்மீக உரிமையில்லை என்று குறிப்பிட்டார் அந்தப் பகுதிகளில் மனித உரிமை மீறுதல்கள் எல்லை மீறப்படுவதாக அவர் தெரிவித்தார்

ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து பாகிஸ்தான் வெளியேறவேண்டும் என்று கூறினார்

சரக்குப் போக்குவரத்தை மேலும் அதிகரிப்பதற்கு இரும்பு எஃகு சிமென்ட் நிலக்கரி எரிசக்தி வாகன உதிரிபாகங்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகள் போன்றவற்றில் புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் மண்டல அளவிலும் பிராந்திய அளவிலும் வர்த்தக மேற்பாட்டு பிரிவுகள் மூலம் பல்வேறு தரப்புடன் இதற்கான ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆயுஷ் அமைச்சகமும் இன்வெஸ்ட் இந்தியா நிறுவனமும் இணைந்து ஆயுஷ் பிரிவுகளின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வடிவமைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் பரவலாள ஆயுஷ் முறைகளை பரவச் செய்வதற்கு புதிய துறை உருவாக்கப்படும் குறுகிய மற்றும் நீண்ட காலத்திட்டங்கள் கொள்கைகளையும் வடிவமைப்பதற்கு இன்வெஸ்ட் இந்தியா நிறுவனமும் இணைந்து நடவடிக்கை எடுக்கும்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்திலும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது

ஐரோப்பாவில் கோவிட் தொற்று பரவல் இரண்டாம் முறையாக அதிகரித்துள்ளது ஆஸ்திரியாவில் இரவு நேர ஊரடங்கு வரும் செவ்வாய் கிழமை முதல் அறிவிக்கப்பட்டுள்ளது போர்ககல்லில் நேற்று முதல் புதிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு வாரத்தில் இது ஆய்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரென்ச் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் இம்மாத இறுதிவளர இரண்டாவது பொது முடக்கம் அறிவித்துள்ளார் ஹாங்காங்கில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏழு ஜனநாயக கட்சி அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த மே மாதத்தில் நாடாளுமன்றத்தில் திடீரென்று ஏற்பட்ட கைகலப்புத் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல் துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை அதிகாரிகள் இந்த உறுப்பினர்கள் மீது சுட்ட அவமதிப்பு மற்றும் குறுக்கீடு செய்தல் போன்ற குற்றச்சாட்டு செய்யப்பட்டுள்ளதாக கூறினாா்

ரிலையன்ஸ் அமைப்பின் கல்வி மற்றும் விளையாட்டு அமைப்பு இந்தப் போட்டியின் பங்காளர் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அளைத்து விதமான கிரிக்கெட் விளையாட்டுக்களையும் ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குழுத் தலைவர் சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட்டில் நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது

முன்னதாக டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இதனால் ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றில் விளையாடும் தகுதியை இழந்தது